நாட்டில் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பின் வலிமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச்செல்ல உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வெடிப்பதற்கானஇரண்டு மணி நேரத்தை மாநில அரசுகளே நிர்ணயித்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது

சிறை தண்டனைக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இடைக்காலத் தடை விதித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பின் வலிமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச்செல்ல உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரக தொழில்நுட்பத்தை சமூக வளர்ச்சிக்கான ஊடகமாகவும் அதிகாரமயமாக்கல் மற்றும் சிறந்த நிர்வாக கட்டமைப்புக்கும் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிமகனுக்கும் அரசின் நலத்திட்டப்பயன்களை கொண்டுசெல்வதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்

இந்த மாநாட்டில் பேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் இந்த மாநாட்டின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றார் இம்மாநாட்டைபொட்டி அரசு முறைப்பயணமாக தில்லி வந்துள்ள இத்தூலிய பிரதமர் திரு கிஸ்ஸேப்பே கான்ட்டேவுடன் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புக்கான முயற்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இத்தாலிய பிரதமருடன் உயர்மட்டக்குழு ஒன்றும் இந்தியா வந்துள்ளது இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக பேச்சு நடத்தினர் ஜனநாயகம் மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையேயான பிணைப்பு வலுவாக உள்ளது என்றும் இதை தொடர்வது என்றும் இரு தலைவர்களும் உறுதியேற்றதாக பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதி நிலைத்தன்மை பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவற்றை வலுப்படுத்த இணைந்து செயல்படுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தை உறுதியுடன் அமல்படுத்த இந்த சந்திப்பின்போது மீண்டும் உறுதியேற்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சவைட்டுகள் தாக்கியதில் தூர்தர்ஷன் ஒளிப்பதிவாளர் அச்சுதயானந்த் சாஹு மற்றும் பாதுகாப்புப்படை வீரர்கள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் தண்டேவாடா மாவட்டம் அர்னாப்பூர் பகுதியில் சுட்டப் பேரவைத் தேர்தலையொட்டி செய்தி சேகரிக்க சென்ற வாகனம் நிலவையா என்ற வளப்பகுதியை கடந்துசென்ற போது தீவிரவாதிகள் பதங்கியிருந்து தாக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இச்சம்பவத்தில் பாதுகாப்புப்படை வீரர்கள் இருவருக்கு காயம் ஏற்பட்டது துர்தர்ஷன் ஒளிப்பதிவாளர் அச்சுதயானந்த் மறைவுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் அதிர்ச்சியையும் அவரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த ஒளிப்பதிவாளரின் குடும்பத்தினருக்கு தூர்தர்ஷன் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்தியாளர் நல நிதியில் இருந்து ஐந்து வட்சம் ரூபாயும் உதவித் தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரசார் பாரதியின் தலைவர் திரு சூரியபிரகாஷும் தலைமை செயல் இயக்குனர் திரு சசிசேகர் வேம்பட்டியும் இந்த தூக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் பாதுகாப்புப்படை வீரர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் உயிரிழ்ந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் பாதுகாப்புப் படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் இன்று நடத்திய தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசு இச்சம்பவத்தை மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த தூக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பாதுகாப்புப் படையினரையும் துர்தர்ஷன் ஒளிப்பதிவாளரையும் துக்கி கொலை தீவிரவாதிகளின் செயல் கோழைத்தனமானது என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சும்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அனைத்து நிலைகளிலும் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார் காஷ்மீரில் சோபியாள் மாவட்டத்தில் ரானுவ ரோந்து வாகனத்தின்மீது தீவிரவாதிகள் இன்று தாக்குதல் நடத்தினர் தெற்கு காஷ்மீரில் மீமேந்தர் பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்புப் படையினர் உரிய பதிலடி கொடுத்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்தின்போது

மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ரானுவ அதிகாரி பிரசாந்த் ஸ்ரீனந்த் புரோஹித் சாத்வி பிரக்யா சிங் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக மும்பை தேசிய புலனாய்வு அமைப்பின் நீதிமன்றம் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதையடுத்து இந்த வழக்கு விசாரணை பத்தாண்டுகளுக்குப் பின்னர் மீண்டும் தொடங்க வழி ஏற்பட்டுள்ளது நீதிபதி திரு வினோத் படால்கர் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தபோது அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர்

நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தீபாவளி பண்டிகையன்று தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பட்டாக வெடிக்கும் நேரத்தை மாநில அரசே நிர்ணயித்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது இத்தொடர்பாக தமிழக அரசு மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்தும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் திரு ஏ கே சின்ரி திரு அசோக் பூஷன் ஆகியோரை கொண்ட அமர்வு எந்த வகையிலும் இரண்டு மணிநேரம் மட்டுமே பட்டாக வெடிப்பதற்கான நேரம் அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்தது பசுமை பட்டாககள் மட்டுமே வெடிக்க வேண்டும் என்ற உத்தரவு தில்லி மற்றும் தலைநகர் பகுதிக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் விமான சேவையை வழங்கும் நிறுவனங்கள் பயணிகளின் நலனையே முதன்மையாக கருத வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் விமான போக்குவரத்தின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை புதுதில்லியில் இன்று வெளியிட்டு பேசிய அவர் அரசும் விமான நிறுவனங்களும் விமான நிலையங்களில் பயணிகளுக்கு தேவையான வசதிகளையும் தடையற்ற பயண சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெ பி நட்டா கூறியுள்ளார்

சுகாதாரத் துறையில் இந்தியாவின் செயல்பாடுகளை சர்வதேச சமூதாயம் ஆவலுடன் எதிர்பார்த்து வருவதாக கூறினார்

இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி

விழுந்து விபத்திற்குள்ள இந்தோனேஷிய விமானத்தைத் தேடும் பணி தொடர்ந்து கடலில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது